சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரியை குறைப்பது மற்றும் விலக்கு அளிப்பது குறித்து தமிழகத்தின் சார்பில் ஜி எஸ் டி கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்

அத்திக்கடவு அவினாசித் திட்டப்பணிகள் வரும் டிசம்பர் மாதம் தொடங்கப்படும் என்று அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார்

உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக தெரிவித்தார்

உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகள் மூன்று பேர் உச்சநீதிமன்ற நீதபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனா் இதற்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டது இதன்படி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி செல்வி இந்திரா பானா்ஜி உத்ரகாண்ட் உயா்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கே எம் ஜோசப் ஒடிஷா உயா்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு வினித் சரண் ஆகியோா் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர்

இந்நிகழ்ச்சியில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார் அப்போது பேசிய அவர் அத்திக்கடவு அவினாசி திட்டத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டு வரும் டிசம்பர் மாத இறுதிக்குள் கட்டுமானப்பணிகளை தொடங்குவதற்கு அடிக்கல் நாட்டப்படும் என்று தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ள அரசுப்பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவதற்கு உறுதியான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக கூறிய அவர் வரும் நாட்களில் தனியார் பள்ளிகளைவிட அரசுப்பள்ளிகளின் கல்வித்தரம் பல மடங்கு உயர்வாக இருக்கும் என்றும் கூறினார் அரசு நடுநிலைப்பள்ளிகள் உயர்நிலைப்பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

அவர்களுக்கு ஆங்கில மொழி அறிவை வளர்ப்பதற்காக தனி வகுப்பறைகள் கட்டுவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார்

நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மலை கிராமங்களுக்கு மின்சாரத்தை எடுத்து செல்ல வனப்பகுதிகளில் மின் கம்பங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்

சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் திமுக தலைவா் திரு மு கருணாநிதியின் உடல்நலம் குறித்து மத்திய அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரு கருணாநிதி பூரண நலம்பெற தாம் பிரார்த்தனை செய்வதாகக் கூறினார் ஆந்திர முதலமைச்சா் திரு சந்திரபாபு நாயுடு விண்வெளி விஞ்ஞானி திரு மயில்சாமி அண்ணாதுரை ஆகியோரும் காவேரி மருத்துவமனை சென்று திரு கருணாநிதியின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தனர் மக்களவைத் தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டுமென்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை நியாயமானது என்று அஇஅதிமுக வின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மக்களவைத் துணைத் தலைவருமான திரு தம்பிதுரை கூறியுள்ளார் இன்று கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெளிநாடுகளில் கடத்தப்பட்ட சிலைகளை கொண்டு வருவதற்காகத்தான் அது தொடர்பான வழக்குகளை தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு மாற்றியிருப்பதாகத் தெரிவித்தாா் மக்களின் குறைகளை உடனுக்குடன் களையும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் தேனி மாவட்டத்திற்கு உட்பட்ட தாடிச்சோி பகுதியில் மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவர் மக்களின் மனுக்கள் மீது அதிகாிகள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவுறுத்தினார்

இதுதொடர்பான மலு இன்று நீதிபதி திரு டி ராஜா முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பில் கால அவகாசும் கோரி பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது

முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து இந்த தொகை வழங்கப்படுவதாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார்

இத்திட்டத்தை மாவட்டத்தில் வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாக வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் அருள்மொழி தெரிவிக்கிறார்